உரியஅனுமதியின்றிசாலையில் வைக்கப்பட்டபேனர்களைஅகற்றாதஅதிகாரிகள் சென்னையில் மீதுஒழுங்கு நடவடிக்கைஎடுக்குமாறுசென்னைஉயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சாலையில் வைக்கப்பட்டபேனர் விழுந்துஏற்பட்டவிபத்துதொடர்பாகதாக்கல் செய்யப்பட்டமலுவைவிசாரித்தஉயர்நீதிமன்றநீதிபதிகள் திருஎம் சத்யநாராயணன என் சேஷசாயி ஆகியோர் அடங்கியஅமர்வு இந்தசம்பவத்தில் தொடர்புடையஅரசுஅதிகாரிகள் பிற்பகலில் ஆஜராகுமாறு இன்றுகாலைஉத்தரவிட்டது பிற்பகலில் நடைபெற்றவிசாரணையின்போது பல்வேறுவிளக்கங்களைகேட்டநீதிபதிகள் சம்பவம் தொடர்பாகபதிவு செய்யப்பட்டமுதல் தகவல் அறிக்கையில் குளறுபடிகள் உள்ளதாகவும் சுட்டத்தைமீறியவர்கள் மீதுநடவடிக்கைஎடுக்கவில்லைஎன்றும் கண்டனம் தெரிவித்தனர் தனிபட்டநபர்கள் கட்சியினரின் அல்லதுஅரசியல் நிகழ்ச்சிகளுக்குசாலைகளைஆக்கிரமித்தபேனர்களைவைப்பதற்குசட்டத்தில் இடமில்லாதபோதும் விதிமீறல்களைகண்டுகொள்ளாதநிலைஏன் என்றும் கேள்விஎழுப்பினர்

இதனிடையே அஇஅதிமுக வின் சார்பில் அக்கட்சிஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானளடப்பாடிபழனிசாமி திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் பொதுமக்குளுக்கு ஆகியோர் விளைவிக்கும் வகையில் இடையூறு சாலைகளைஆக்கிரமித்துபேனர்களைவைக்கக்கூடாதுஎன்றுவேண்டுகோள் விடுத்துள்ளனர்

பணமுறைகேடுதொடர்பாகஎந்தநேரத்திலும் அமலாக்கத்துறைதிருசிதம்பரத்திடம் விசாரணைமேற்கொள்ளலாம் என்றும் ஏற்கனவேஅவர் சிறையில் உள்ளதால் சரண்டவதுகுறித்தஅவசியம் எழவில்லைஎன்றும் கூறினார் பருவநிலைமாற்றத்தால் பாதிக்கப்பட்டநிலங்களை புதப்பிப்பதற்கானநடவடிக்கைகளைமத்தியஅரசுமேற்கொண்டுவருவதாகசுற்றுச்சூழல்துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஐவ்டேக்கர் கூறியுள்ளார்

உலகம் முழுவதிலும் கற்றுச்சூழலைபாதிக்கும் விதத்தில் காடுகள் இயற்கையாகவும் செயற்கையாகவும் குறைந்துவருவதாககூறியஅவர் இதனைசரிசெய்வதற்கானமுயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகதெரிவித்தார் ஐநாமாநாட்டில் கலந்துகொண்டநாடுகளின் பிரதிநிதிகளும் ஆராய்ச்சியாளர்களும் சுற்றுச்சூழலைபாதுகாப்பதற்கானநடவடிக்கைகள் குறித்ததெளிவானதிட்டங்களைவடிவமைத்திருப்பதாககுறிப்பிட்டார் பிரதமர் திருநரேந்திரமோடி மாநாட்டின் முதல் நாளன்றுகூறியபடி பாலைவனமாகும் நிலங்களைதெரிவு செய்து ஆய்வுகளின் அடிப்படையில் வனங்களைஉருவாக்கும் முயற்சிமேற்கொள்ளப்படும் என்றுகூறினார் தேசியஊட்டச்சத்தமாதத்தைமுன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்தகுழந்தைகள் வளர்ச்சிதிட்டம் வெற்றிகரமாகமேற்கொள்ளப்பட்டுவருகிறது ஊட்டச்சத்துகுறித்தகலைநிகழ்ச்சிகளை அங்கன்வாடிபணியாளர்கள் மாவட்டத்தின் பல்வேறுபகுதிகளில் மேற்கொண்டுவருகின்றனர் இந்தநிகழ்ச்சியில் கலந்துகொண்டமகாலட்சுமிஎன்பவர் ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்து பலதகவல்களை அறிந்து கொண்டதாக தெரிவித்தார்

கடலூரில் கோ ஆப் டெக்ஸ் விற்பனையைதொடங்கிவைத்தபேசியஅவர் தமிழ்நாட்டில் உள்ளகோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் கடைகள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு தனியாருக்கு இணையானநிறுவனமாக இயங்குவதற்குநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றார்

சென்னையில் மதராசபட்டிணம் உணவு கண்காட்சியை இன்றுதொடங்கிவைத்தபேசியஅவர் குறைந்தஉப்பு குறைந்தசர்க்கரை குறைந்தகொழுப்பு கொண்டஉணவுகளைஉட்கொள்வதுடன் பாரம்பரியஉணவு வகைகளைஅன்றாடவாழ்வில் உட்கொண்டு உடற்பயிற்சியும் மேற்கொண்டால் ஆரோக்கியமாகவாழ முடியும் என்றும் கூறினார் இயற்கைஉணவுகள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியைஅதிகரிக்கும்தன்மைகொண்டதுஎன்றும் இதனால் உடலுக்குணட்டச்சத்துகிடைப்பதுடன் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும் என்றுமுதலமைச்சர் தெரிவித்தார் ஒவ்வொருமாவட்டத்தில் உள்ளபல்வேறுஉணவு வணிகர்களைதேர்ந்தெடுத்து ஒருங்கிணத்தஉணவின் சிறப்பமக்களுக்குஎடுத்துச்செல்லும் வகையில் இந்த மூன்றுநாள் கண்காட்சிநடத்தப்பட்டுவருவதாகதெரிவித்தார்

தேசியநகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின்கீழ் செயல்படும் பல்வேறுகுழுக்கள் இந்தகண்காட்சியில் முக்கியபங்குவகித்திருப்பதாகஅவர் கூறினார்

பாரம்பரியஉணவுகளை இளையசமுதாயத்தினரும் விரும்பிஉண்னும் வகையில் அதனைமதிப்புக்கூட்டியபொருட்களாகவிற்பனைசெய்வதற்குநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாக இந்தியஉணவுப்பதனிடுதல் துறையின் மண்டல இயக்குநர் அனந்த் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளில் திருத்தங்களைமேற்கொள்வதற்கானபணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றுஅமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் மாவட்டகல்விஅலுவலகம் மற்றும் தொடக்ககல்விஅலுவலகங்களில் பணியாளர்களின் பற்றாக்குறையைநீக்குவதற்குஅரசுநடவடிக்கைஎடுத்துவருவதாகமாநிலபள்ளிக்கல்வித்துறைஅமைச்சர் திருகே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார்

அலுவலகபணிகளைமேற்கொள்வதற்கானபணியாளர்களைநியமிப்பதற்குவிரைவில் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் ஆசிரியர்கள் இந்தபணியில் ஈடுபடுத்தப்படமாட்டார்கள் என்றுஅவர் திட்டவட்டமாகதெரிவித்தார் இந்நிகழ்ச்சியின்போது அங்கன்வாடிபணியாளர்களுக்குகைபேசிகளைஅமைச்சர் வழங்கினார்

தூத்துக்குடிமாநகராட்சி தூய்மைபாரததிட்டத்தில் முன்ளோடியாகவிளங்க வேண்டும் என்றநோக்கில் திடக்கழிவு மேலாண்மைகுறித்தொள்ளாயிரம் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கு இரண்டுநாள் பயிற்சிதிட்டம் இன்றுதொடங்கப்பட்டது பிஜேபிதலைமையிலானமத்தியஅரசு தீவிரவாதிகளுக்குஎதிராககடும் நடவடிக்கைஎடுப்பதாகவும் ஊழலில் தொடர்புடையவர்கள் மீதுசட்டப்படியானநடவடிக்கைஎடுத்துவருவதாகவும் அக்கட்சியின் தேசியசெய்திதொடர்பாளர் அஸ்வினிஉபாத்யாயாராமேஸ்வரத்தில் தெரிவித்தாா்

காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அனுசக்திநிலையத்தில் அவசரகாலஒத்திகையைமுன்னிட்டு அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கானபத்துநாள் பயிற்சிமுகாம் இன்றுதொடங்கியது இங்கிவாந்தில் இம்மாத இறுதியில் நடைபெறவுள்ளமகளிர் ஹாக்கிபோட்டியில் விளையாடவிருக்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது